நாட்டு மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து உறுதிசெய்யும் என்று பிரதமர் திரு

தமிழகத்தில் முதல் கொரோனா வைரஸ் மரணம் பதிவாகி இருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் கொரோனா வைரஸ் பரிசோதனை மையம் அமைக்க மத்திய சுகாதார அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது

முழுமையாக கடைபிடிக்கப்படுகிறது

கடைகளில் மக்கள் அதிகம் கூடுவதன் மூலம் கொரோனா வைரஸ் கிருமிகள் அதிகளவில் பரவுவதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் எனவே இது தவிர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

அரசு தனியார் போக்குவரத்து வாகனங்கள் இயங்காமல் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன பால் காய்கறி மளிகை மருந்து உள்ளிட்ட அத்யாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் மட்டும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன அத்யாவசிய பொருட்கள் மக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்து கொள்ளுமாறு மத்திய அரசு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது முன்னதாக நாட்டு மக்களிடையே உரையாற்றிய பிரதமர் திரு

தொலைபேசி மூலம் பிரதமரை தொடர்பு கொண்டு பேசிய அவர் கொரோனா தொற்று அபாயத்தின் போதும் ஐரோப்பிய குடிமக்களுக்கு இந்தியாவில் வழங்கப்படும் உதவிகள் குறித்து அவர் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் இதனிடையே உள்நாட்டின் தேவையை கருதி மலேரியா நோய்க்கான தடுப்பு மருந்தை ஏற்றுமதி செய்வதற்கு மத்திய அரசு உடனடி தடை விதித்துள்ளது என்று இந்திய மருத்துவ கவுன்சில் தெரிவித்துள்ளது

நீண்டநாள் உடல்நலக் குறைவுடன் உயர் ரத்த கொதிப்பு மற்றும் கட்டுப்பாடற்ற நீரிழிவு நோயால் இவர் பாதிக்கப்பட்டிருந்தார் என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார் ஏற்கனவே உடல்நலக் குறைபாடுகளுடன் இருப்பவர்கள் கொரோனா கிருமியால் பாதிக்கப்படும்போது ஆபத்து அதிகம் என்று அவர் எச்சரித்தார்

நோய் அறிகுறிகளுடன் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்கள் வெளியே வரவேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார்

அத்யாவசியப்பொருட்கள் தட்டுப்பாடு இன்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு தொடர்ந்து மாநிலங்களை அறிவுறுத்தி வருவதாகவும் கூறினார் நாட்டில் தற்போது நிலவும் சூழலில் வர்த்தகர்களும் உற்பத்தியாளர்களும் லாபநோக்குடன் செயல்படுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

இதற்காக மக்கள் ஒரு மீட்டர் இடைவெளியில் நின்று தங்களையும் தங்கள் அருகில் இருப்பவர்களையும் பாதுகாத்து பொருட்களை வாங்கிக் கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார்

தங்கமணி சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என மாநில மின்துறை அமைச்சர் திரு

சரோஜா மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு மெகராஜ் அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் மாநிலத்தில் அத்யாவசிய பொருட்கள் தங்குதடையின்றி கிடைக்க அரசு வழிவகை செய்துள்ளதாக கூறினார்

உடுமலை கே

அத்யாவசிய மற்றும் அவசர பணிகள் தவிர பிற போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது

மாநிலத்தின் அனைத்து பகுதிகளும் மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்படுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்

உணவுப்பொருட்கள் சானிடரி நாப்கின் முக கவசம் கிருமி நாசினிகள் சோப் வகைகள் போன்றவற்றை ஆர்வமுள்ளவர்கள் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள டாக்டர்

உள்விளையாட்டரங்கம் அண்ணா நகர் கிழக்கு குமரன் நகரில் உள்ள அம்மா அரங்கம் ஆகியவற்றில் ஒப்படைக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இப்பணிகளில் தன்னார்வலர்களாக சேவையாற்ற விரும்புவோர் மாநகராட்சி இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

பண உதவி செய்ய விரும்புவர்கள் சென்னை நங்கம்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சியின் ஐ

ஐ வங்கி கிளையில் மாநகராட்சி ஆணையர் பெயரில் காசோலையாக வழங்கலாம்

அன்பழகன் தர்மபுரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா வைரஸ் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு பணிகள் குறித்து உயர் அலுவலர்களுடன் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

ம் ம் ம் ம் ம் ம சென்னை மாநகராட்சி மின்னணு வர்த்தகம் செய்யும் நிறுவனங்கள் மளிகைப்பொருட்களை வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கு சென்று வழங்குவது நிபந்தனைகளின் பேரில் அனுமதிக்கப்படுவதாக சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது இப்பணியில் ஈடுபடும் ஊழியர்கள் தலைக்கவசம் கையுறைகள் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களின் கரங்களில் ஊழியர்கள் பொருட்களை நேரடியாக வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது இதனை மீறும் நிறுவனங்கள் வீடுகளில் பொருட்களை விநியோகம் செய்ய தடை விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு